தமிழகத்தில் உள்நாட்டு விமான பயணிகளிடமும் இன்றுமுதல் உடல் வெப்ப பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சா் டாக்டர்

செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நீர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

துப்புரவு பணியாளர்களின் பெயர் தூய்மை பணியாளர்கள் என்று மாற்றப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மேலும் கூறினார்

இதுதொடர்பாக சட்டப்பேரவையில் கேள்விநேரத்தின்போது பதில் அளித்த அமைச்சர் தனியார் மருத்துவமனைகளில் மூன்றடுக்கு பாதுகாப்புடன் கூடிய கொரோனா வைரஸ் தொற்று நோயாளிகளை தனிமைப்படுத்துவதற்கான தனி வார்டுகள் அமைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றார் அரசு மருத்துவமனைகளில் இந்நோய் சிகிச்சைகளுக்கும் பரிசோதனைகளுக்கும் கட்டணம் ஏதும் வசூலிக்கப்படுவதில்லை என்றும் வரும் காலத்தில் தேவைப்பட்டால் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின்கீழ் இந்நோய்க்கு சிகிச்சை அளிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார்

பீலா ராஜேஷ் ஆகியோருடன் இன்று ஆய்வு மேற்கொண்டார்

உடல் வெப்ப பரிசோதனை கருவியை விலை உயர்த்தி விற்பனை செய்த தனியார் நிறுவனம் சீல் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளபடி பொதுமக்கள் அனைவரும் பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

மருத்துவர்கள் துணை மருத்துவ பணியாளர்கள் தவிர பிற கைகழுவ கிருமி நாசினிகளை பயன்படுத்துவது அவசியம் இல்லை என்றும் சாதாரண சோப்பே போதுமானது என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார்

திருச்சி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் விபத்துகள் அதிக அளவில் நடைபெறுவதை கருத்தில்கொண்டு பெரம்பலூர் வேப்பூர் ஆகிய இடங்களில் விபத்து காய சிகிச்சைக்கான மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

சென்னை துறைமுகம் அருகில் உள்ள பாரதி மகளிர் கல்லூரி கும்பகோணம் அரசு கலை அறிவியல் கல்லூரி ஆகியவற்றில் கூடுதல் வகுப்பறைகள் கட்டுதல் புனரமைப்பு மேம்படுத்துதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார் தமிழகத்தில் இசைக்கான சமுதாய கல்லூரிகளில் இவ்வாண்டு முதல் நாட்டுப்புற இசை மற்றும் கலைகளும் கற்பிக்கப்படும் என்று மாநில தமிழ் ஆட்சிமொழி மற்றும் பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு

பிரபல இசைப்பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன் நினைவாக அவருக்கு மணிமண்டபம் அமைப்பது குறித்து செய்தி துறை மூலம் முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்துச்சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழகத்தை சேர்ந்த மாணாக்கர் பிலிப்பீன்ஸிலும் மீனவர்கள் ஈரானிலும் சிக்கி உள்ளதை கருத்தில் கொண்டு அவர்களை தமிழகம் அழைத்து வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசுடன் இணைந்து மேற்கொண்டு வருவதாக மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு

சட்டப்பேரவையில் இன்று கேள்விநேரத்திற்கு பின்னர் இப்பிரச்சினையை எழுப்பிய திமுக உறுப்பினர் திரு ஆஸ்டின் காங்கிரஸ் உறுப்பினர்கள் திரு

அதற்கு பதில் அளித்த அமைச்சர் திரு உதயகுமார் பிலிப்பின்ஸ் ஈரான் மலேசியா ஆகிய நாடுகளிலிருந்து பயணிகள் இந்தியா வர தடை விதித்திருப்பதை சுட்டிக்காட்டினார் எனினும் அங்குள்ள தமிழர்கள் நிலை குறித்து தொடர்ந்து மக்கிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் அந்தந்த நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் வாயிலாக கேட்டறியப்பட்டு வருகிறது என்றார்

அதனைத்தொடா்ந்து பேசிய மீன்வளத்துறை அமைச்சா் திரு

ஜெயக்குமாா் மீனவா்கள் ஈரானில் உணவு குடிநீா இன்றி தவிப்பதாக கூறப்படுவதில் உண்மை இல்லை என்றும் ஆனாலும் கூடிய விரைவில் தாயகம் திரும்பசெய்ய ஏற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் கூறினார்

மக்களிடையே கொரோனா பாதிப்பு குறித்தும் அதனை எதிர்கொள்வது குறித்தும் பிரதமர் எடுத்துரைக்க உள்ளார்

பல்ராம் பார்கவா கொரோனா வைரஸ் தொற்று சமூக அளவில் பரவுவதை தடுப்பதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று தேசிய மருத்துவ ஆராய்ச்சிக்குழு அறிவித்துள்ளது

கஜேந்திரசிங் செகாவத் தெரிவித்துள்ளார்

இந்த ரயில்களில் முன்பதிவு செய்த பயணிகளிடமிருந்து ரத்து கட்டணம் எதுவும் வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் கட்டணம் முழுவதும் திரும்ப வழங்கப்படும் என்றும் ரயில்வே வாரியம் மேலும் தெரிவித்துள்ளது